எடப்பாடி கே

நிர்பயா வழக்கில் நீதி உறுதிசெய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு

கொரோனா வைரஸ் தொடா்பான அனைத்து ஆராய்ச்சிகளையும் அரசு ஆய்வு செய்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஸவர்த்தன் கூறியிருக்கிறார்

மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்கிறார்

எடப்பாடி கே

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த உடன் எதிர்கட்சி தலைவர் திரு

மேலும் ரேசன் பொருட்களை இக்கட்டான இவ்வேளையில் மக்களுக்கு அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்க வேண்டும் என்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் தற்காலிகமாக மூடப்படும் சூழ்நிலை காணப்படுவதால் ஊழியர்கள் தற்காலிகமாக வேலைக்கு வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களது ஊதியத்தை குறைக்காமல் முழுமையாக வழங்க வகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் காங்கிரஸ் சட்டமன்ற குழுத்தலைவர் திரு

மேலும் உறுப்பினர்கள் திரு அபு பக்கர் திரு தமீம் முன் அன்சாரி ஆகியோரும் இதே கருத்தை வலியுறுத்தினர் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்திற்குள் இருப்பவர்களுக்கு இந்த நோய் தொற்று இதுவரை ஏற்படவில்லை என்று கூறிய அவர் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் வந்தவர்களுக்கு மட்டுமே இந்த நோய் கண்டறியப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் அவர்களுக்கும் தனி வார்டுகளில் சிகிச்சை வழங்கப்படுகிறது என்றும் எனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெறுவதால் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைக்க அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சுட்டிக்காட்டினார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு வட்ட அலுவலகத்தில் சார் கருவூலம் அமைப்பதற்கான அரசாணை இந்த ஆண்டில் வெளியிடப்படும் என்றார்

டிவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மகளிரின் பாதுகாப்பும் மதிப்புமே அரசின் உயர் முன்னுரிமை என்றார் துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயலாற்றி அனைத்து வருவதை எடுத்துரைத்த பிரதமர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மகளிர் நல திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார்

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் கொரோனா தொற்று தொடர்பாக யாரை எல்லாம் பரிசோதிக்க வேண்டும் என்பது குறித்த விரிவான பட்டியலும் அறிவியல் சார்ந்த திறன்றிவும் பின்பற்றப்படுவதாக குறிப்பிட்டார்

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பேசிய அவர் ஆயுஷ் அமைச்சகம் கொரோனா வைரஸ் குறித்து வெளியிட்டுள்ள பரிந்துரைகள் சுவாசக்குழாயில் எதிர்ப்பு மேம்படுத்துவதற்காக என்றும் குறிப்பிட்டார்

போபாலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் திரு

கமல்நாத்தின் ராஜினாமா முக்கியத்துவம் பெறுகிறது இதனிடையே மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என தெரிகிறது